புதிய நாடாளுமன்ற கட்டிடம் தற்சார்பு இந்தியாவின் அடையாளமாகத் திகழும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சர்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார்

அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார்

பல்வேறு சமயங்களை சேர்ந்த மதத் தலைவர்களும் அடிக்கல் நாட்டு விழாவையொட்டி சர்வ தர்ம பிரார்த்தனை மேற்கொண்டனர்

நாட்டின் ஜனநாயக வரவாற்றில் ஒரு மைல் கல்வாக இது அமையும் என்றும் அவர் கூறினார்

நாடாளுமன்றத்திற்குள் வரும் உறுப்பினர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அரசியலை கடந்து வலுவான ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் மக்களுக்கானதேவையை உறுதி செய்வதையும் இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தை இந்தியா உயிர் மூச்சாகவும் வாழ்க்கை முறையாகவும் கடைப்பிடித்து வருவதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்டிருப்பதால் மீண்டும் ஒருமுறை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று கூறினார் அரசியல் சாசன கடமைகளை வரும் ஆண்டுகளில் நிறைவேற்றுவதற்கு இந்த புதிய நாடாளுமன்றம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் நாராயண்சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்புத்தறை அமைச்சர் நாடாளுமன்ற விவகாரங்கள் சிங் அமைச்சர் திரு ராஜ்நாத் துறை திரு பிரகவாத் ஜோஷி வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்தகொண்டனர்

புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் இன்று அனுப்பியுள்ள கடிதத்தில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் சுதந்திர இந்தியாவின் அடையாள சின்னமாக திகழும் என்று தமிழக மக்கள் சார்பில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நாடாளுமன்ற வரவாற்றில் இந்த நிகழ்வு புதிய மைல் கல் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்துள்ளார்

மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சள்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் வானவில் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்தள்ள இந்த நிகழ்ச்சியில் நாளை மாலை நாலரை மணியளவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் இவ்வாண்டுக்கான பாரதி விருதை பிரதமர் எழுத்தாளர் திரு சீனி விஸ்வநாதனுக்கு காணொலி வாயிலாக வழங்கவுள்ளார்

விவசாயிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் எந்தப் பகுதியிலும் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை விற்பனை செய்ய ஏதுவாக புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலையும் மண்டி முறையும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று அவர் கூறினார் இச்சுட்டங்கள் குறித்த விவசாயிகளின் எந்த ஒரு கோரிக்கையையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இதில் கயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட நிதி உதவிகள் இந்நிறுவனங்களுக்கு முறையாக கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதற்கு அமைச்சர் திருப்தி தெரிவித்தார்

புத்தில்லியில் போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் இன்று கலந்துரையாடினார் புதிய கல்விக் கொள்கைக்கான தூதுவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சிறந்த முறையில் இந்தக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு பெற்றோர்களும் மாணவர்களும் உதவ வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார்

சா்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்நாளையொட்டி நாடெங்கிலும் பல்வேறு விழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் மனித உரிமைகளை நிலைநிறுத்திடவும் மனித மாண்புகளைப் போற்றி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டவும் நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மனித உரிமைகள் தினத்தில் காணொலி காட்சி மூலம் கலந்துகொண்ட மத்திய உள்குறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் அதிகாரத்தை பெற்றுத்தருவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஏழை எளிய மக்களுக்கு பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின்கீழ் விலையில்லா எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பெண் குழந்தைகள் கல்வி பெறுவதற்கும் அவர்களின் அதிகாரத்தை உறுதி செய்யவும் பெண் குழந்தைகளை காப்போம் பென் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டத்தின்மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் உறுதிசெய்யப்பட்டதாக கூறிய திரு நித்யானந்த ராய் கோவிட் பெருந்தொற்று செய்து அரசு கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் மும்பை ஹஜ் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹஜ் பயணி புறப்படும் இடத்தை பொறுத்து பயணத்திற்கான செலவு மதிப்பிடப்படுவதாகவும் தெரிவித்தார்

இன்றைய வாக்குப்பதிவின்போது எர்ணாகுளம் கோட்டயம் திருக்குர் பாலக்காடு வயநாடு ஆகிய மாவட்டங்களில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது

கடந்த பத்து நாட்களில் மட்டும் ஒரு கோடிக்கும் கூடுதவாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நோய் தொற்று பரவலும் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் மூன்று புள்ளி எட்டு ஒன்று சுதவீதம் பேர் மட்டுமே தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது இந்தியா நேபாள் இடையே மீண்டும் விமானப் போக்குவரத்து தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பல நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி விமானப் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது நேபாள நாட்டுடனான விமானப்போக்குவரத்தை தொடங்க வெளியுறவுத்துறை செயலாளர் மேற்கொண்ட நடவடிக்கையால் தற்போது போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்காவில் நடைபெற்ற சா்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமா் ராமநாதன் பட்டம் வென்றார்